நாட்டில் கோவிட் தொற்றபாதிப்பில் இருந்துகுணமடைவோர் எண்ணிக்கைகடந்தசிலநாட்களாகஅதிகரித்துவருகிறதுஎனமத்தியசுகாதாரத்துறைதெரிவித்துள்ளது

அதேவேளையில் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் குறைந்துவருவதாகமத்தியசுகாதாரத்துறைகூறியுள்ளது

பலநாடுகளிலிருந்து இறக்குமதிசெய்யப்பட்டுவரும் மருந்துகள் மற்றம் மருத்துவஉபகரணங்களைமாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்குஅனுப்பும் பணிமத்திய அரசுதொடர்ச்சியாகசெய்துவருகிறது

பிரதமர் கிரு

இந்தபேச்கவார்த்தையின் போது சமீபகாலமாக அதிகரித்துவரும் கோவிட் பெருந்தொற்றுக்குஎதிராக மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகளில் இந்தியஅரசுமற்றும் இந்தியமக்களுக்கு பூடான் உறுதணையாக இருக்கும் என்றுஅந்நாட்டுபிரதமர் தெரிவித்துள்ளார் இந்தஆதரவுக்காக பூடான் அரசுமற்றம் பூடான் மக்களுக்குபிரதமர் திரு நரேந்திரமோடிநன்றிதெரிவித்துக்கொண்டார் அத்துடன் பூடானில் பெருந்தொற்றுபாதிப்புக்குஎதிராகநடவடிக்கைமேற்கொண்டுவரும் பூடான் மன்னரின் முயற்சிகளுக்கும் பிரதமர் பாராட்டுதெரிவித்தார்

இது தொடர்பாககாங்கிரஸ் தலைவர் திருமதிசோனியாகாந்திக்குஅவர் எழுதியுள்ளகடிதத்தில் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையிலானஅரசுதொற்று பரவுவதைதடுப்பதற்குஅனைத்துநடவடிக்கைகளையும் முழு மூச்சுடன் எடுத்துவருவதாகதெரிவித்தார் இந்தியாவில் தடுப்பூசிதிட்டம் மிகப்பெரியஅளவில் செயல்படுத்தப்பட்டுவருவதைகட்டிக்காட்டியதிருநட்டா முன்களப்பணியாளர்கள் மருத்துவர்கள் முதியோர்கள் மட்டுமின்றி தற்போது இளைஞர்களுக்கும் தடுப்பூசிபோடப்பட்டுவருவதாககூறினார் பிரதமர் அனைத்துமாநிலமுதலமைச்சர்களுடன் அவ்வப்போதுகாணொலிவாயிலாகஆலோசனைநடத்திநடவடிக்கைகளைவிரைவாகஎடுத்துவருவதாகவும் பிஜேபிதலைவர் திருநட்டாதெரிவித்துள்ளார் தேசியதொழில்நுட்பதினம் இன்றுகடைப்பிடிக்கப்படுகிறது

இந்நாளையொட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளா்களுக்கு குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கய்யாநாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்தியஉள்துறைஅமைச்சா் திரு அமித்ஷா தகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் ஆகியோர் வாழ்த்துதெரிவித்துள்ளனர் தேசியவாதகாங்கிரஸ் மூத்ததலைவரும் மகாராஷ்டிராவின் முன்னாள் அமைச்சருமானஅனில்தேஷ்முக் மீதுசட்டவிரோதபணபரிவர்த்தனைதொடர்பாகஅமலாக்கப்பிரிவினர் வழக்குப்பதிவு செய்துள்ளனர் மும்பை உயர்நீதிமன்றஉத்தரவின்பேரில் திருஅளில்தேஷ்முக் மீது புலனாய்வு மேற்கொண்டசிபிஐ சிலபோலிநிறுவனங்களுடன் அவர் தொடர்பில் இருந்ததைஉறரதிசெய்துள்ளது இதன் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கைபதிவு செய்யப்பட்டிருப்பதாகஅமலாக்கப்பிரிவினர் தெரிவித்துள்ளனர்

புதிதாகதேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்குபேரவையின் தற்காலிகதலைவர் திரு

பிச்சாண்டி பதவிப்பிரமாணம் செய்துவைத்தாா் முதலமைச்சர் திரு

ஸ்டாலின் சட்டப்பேரவைஉறப்பினராகமுதலில் பதவியேற்றுக் கொண்டார்

எடப்பாடிபழனிசாமிஉள்ளிட்டோர் பதவியேற்றனர்

அமைச்சர்கள் எஸ்

சிவசங்கள் மதிவேந்தன் முன்னாள் அமைச்சர் டாக்டர்

முனுசாமிமற்றும் ஆர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோரும் இன்றுபதவியேற்கவில்லை கோவிட் பேரிடரிலிருந்துதமிழகத்தைமீட்கவும் மக்களின் இயல்புவாழ்க்கைவிரைந்துதிரும்பிடவும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி தோழனமக்கட்சிஎன்பதைகடந்து சட்டமன்றஉறுப்பினர்கள் அனைவரும் மக்களின் இணைந்துசெயலாற்றுவோம் எனமுதலமைச்ச் திரு

க

இன்றுவெளியிட்டுள்ள அறிக்கையில் நிலைமையைமுழுமையாககட்டுக்குள் கொண்டுவருவதற்கும் அவர் மக்களுக்குஏற்படும் நெருக்கடிகளைதவிா்பதற்கும் தமதுதலைமையிலானஅரசமுழுமையானஅர்ப்பணிப்புடன் செயலாற்றிவருவதாககுறிப்பிட்டுள்ளார் புதியசட்டமன்றஉறுப்பினர்கள் தேர்தல் களத்தில் வெவ்வேறுகூட்டணிமற்றும் கட்சிகளைசாா்ந்தவா்களாககளம்கண்டுவெற்றிகண்டபோதிலும் மக்கள்நலன் காப்பதில் ஒருமித்தசிந்தளையுடன் கட்சிபாகுபாடின்றிபணியாற்றவேண்டியகடமையும் பொறுப்பும் உள்ளதாகமுதலமைச்சள் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே சட்டமன்றஉறுப்பினா்கள் அனைவரும் அவரவர் தொகுதிகளுக்குசென்றுபேரிடர்காலத்தில் பொதுமக்களுக்குஉதவிகளைமேற்கொண்டுநோய்த்தொற்றைக் கட்டுப்படுத்தம் அரசின் முயற்சிகளுக்குதுணைநிற்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் தத்தமதுதொகுதிகளில் கோவிட் கட்டுப்பாட்டுநடவடிக்கைகளில் ஏதேனும் தொய்வு தெரிந்தாலோ படுக்கைவசதி ஆக்சிஜன் மருந்துதேவையில் நெருக்கடி இருந்தாலோஅதைஅரசின் கவனத்திற்குவிரைந்துகொண்டுவந்தால் உடனடிநடவடிக்கைமேற்கொண்டுமக்களைபாதுகாப்பதில் உறுதிபானசெயவ்பாட்டை அரசுமேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சள்திரு

ஸ்டாலின் உத்தரவாதம் அளித்துள்ளார்

தெற்கு கஷ்மீர் பகுதியில் அமைந்துள்ளகோகேர்நாக் வனப்பகுதியில் அமைந்துள்ளஒருகிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாககிடைத்தஉறுதியானதகவலைஅடுத்துபாதுகாப்புப்படையினர் அப்பகுதியைகற்றிவளைத்தனர் அப்போது அங்கிருந்ததீவிரவாதிகள் பாதுகாப்புப்படையினரைநோக்கிதுப்பாக்கியால் குட்டனர்

இந்ததீவிரவாதிகள் யார் என்றும் எந்தஅமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் பாதுகாப்புப்படையினர் தீவிரமாக புலனாய்வு மேற்கொண்டுவருகின்றனர்

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தேவையானஅளவுக்குஅவசரகாலமற்றும் ஆக்ஸிஜன் படுக்கைகள் இருப்பதாககூறினார்

உள்நாட்டில் தடுப்பூசிஉற்பத்திசெய்வதற்குமேலும் பலநிறுவனங்களைஊக்குவிக்கவேண்டும் என்றும் திருஅரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார் அஸ்ஸாம் மாநிலத்தில் புதிதாகபொறுப்பேற்றுள்ளமுதலமைச்சர் திருஹிமந்தாபிஸ்வாசர்மாதலைமையிலானஅமைச்சரவை இன்றுமாலைகுவஹாத்தியில் கூடுகிறது